மத்தியில் மூன்றாவது அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் தமிழகத்தில் காவிரி பாசனப் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்ட ஆய்வுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அனுமதியை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புதிய பாடப்புத்தகங்களின் விற்பனை இன்று தொடங்கியது

இமாச்சல பிரதேசத்தில் நாள்கு ஜாக்கண்டில் மூன்று சண்டிகளில் ஒரு மக்களவைத் தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மத்திய பிரதேசத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இமாச்சல பிரதேசம் பஞ்சாபிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மேற்குவங்கத்தில் பிரச்சாரம் செய்கிறார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி பஞ்சாபிலும் அக்கட்சியின் பொதுச்செயலாளா் திருமதி பிரியங்கா காந்தி மத்திய பிரதேசத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனா் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உத்திரபிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாா் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சுட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே வாக்காளர்களுக்கான நெறிமுறையை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ இன்று வெளியிட்டுள்ளார்

ஒரு வாக்காளர் வேறொரு சுட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருந்தாலும் அதனை காண்பித்து வாக்கு செலுத்தலாம் என்றும் அவா கூறியுள்ளா் வாக்காளரின் பெயர் வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே வாக்குரிமையை செலுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கோடை வெய்யில் மற்றும் ரமலான் நோன்பை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குப்பதிவு நேரத்தை காலை ஏழு மணிக்கு பதிவாக ஐந்தரை மணிக்கு தொடங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்திரா பானா்ஜி திரு சஞ்ஜீவ் கன்னா அடங்கிய அம்வு நேரத்தை மாற்றினால் தோ்தல் ஆணையம் கூடுதல் கமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கருதி நேரத்தை மாற்ற இயலாது என்றும் தெரிவித்தனர் வறுமை ஒழிப்பு வேளாண்மை சுகாதாரம் நகா்புற ஊரக பகுதிகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு புதமையான கற்றுக்குழலுக்கு உகந்த தீாவுகளை காண வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு ஆராய்ச்சியாாள்களை கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இந்திய சமூக அறிவியல் ஆய்வுக் கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு வளர்ச்சியை எதிர்நோக்கியுள்ள நிவையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றார் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் ஒரே கருத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் அதில் பன்முகத்தன்மை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மனித ஆற்றல் மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் சமூக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் ஒடிஸாவில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேத மதிப்பீடு குறித்து ஒன்பது உறுப்பினர்கள் அடங்கிய மத்தியக் குழு இன்று நேரில் ஆய்வு செய்தது மத்திய உள்துறையின் கூடுதல் செயலர் திரு விவேக் பரத்வாஜ் தலைமையிலான இந்த குழு இன்றும் நாளையும் பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பின்னா் இது தொடா்பான அறிக்கையை இந்த குழு மத்திய அரசிடம் சமா்ப்பிக்கும் இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்தது தொடர்பான கணக்கெடுப்பை ஒரு வாரத்திற்குள் சமா்ப்பிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஸா மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பத்து கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமை செயவாளர் திரு சண்முகம் சென்னையில் உள்ள ஒடிஸா பவன் மேவாளர் திரு ரஞ்சித் குமார் மொஹந்தியிடம் இன்று வழங்கினார் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலினை தெலங்கானா ராஷ்ட்ர சமீதி தலைவரும் முதலமைச்சருமான திரு சந்திரசேகரராவ் இன்று சென்னையில் சந்தித்து பேசினார் திரு ஸ்டாலின் இல்லத்தில் சுமாா் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மியாதை நிமித்தமானது என்று கூறப்படுகிறது எனினும் நடப்பு அரசியல் நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தெரிகிறது மத்தியில் மூன்றாவது அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் சென்னையில் இன்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை நட்பின் அடிப்படையிலேயே தெலங்கான ராஷ்ட்ர சமீதி தலைவர் திரு சந்திரசேகரராவ் சந்திப்பதாகத் தெரிவித்தார் தமிழகத்தில் நேர்மைக்கு பெயர் பெற்ற மறைந்த குதந்திரப் போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்களின் குடும்பத்திற்கும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணுவுக்கும் தமிழக அரசு உடனடியாக அரசின் சார்பில் வீடு வழங்க வேண்டுமென்றம் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் காவிரி பாசனப் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்ட ஆய்வுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அனுமதியை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன காவிரி பாசனப் பகுதிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் வேளாண்மை கடுமையாக பாதிக்கப்படும் என்று இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்றும் மதிமுக பொதுச்செயலாளா் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டுமென்றும் மாநில அரசு இதற்கான அனுமதியை தரக்கூடாது என்றும் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளா் தஞ்சாவூர் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு காவிரி பாசன பகுதியின் உயிர் ஆதாரத்தை பறிக்கும் வகையில் செயல்படாமல் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் மத்திய அரசின் இதுபோன்ற செயல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சா்பில் புதிய பாடப்புத்தகங்களின் விற்பனை இன்று தொடங்கியது

இதன் அடிப்படையில் புதிய பாடநூல்கள் அச்சிடப்பட்டன அவற்றில் முதல்கட்டமாக இரண்டு ஒன்பது பத்து ஆகிய வகுப்புகளுக்கான அனைத்து பாடநூல்களும் இன்று தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் விற்பனைக்கு விடப்பட்டன எஞ்சிய வகுப்புகளுக்கான பெரும்பாலான புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஒரு சில பாடங்களுக்கான நுல்கள் ஒரிரு நாட்களில் விற்பனைக்கு விடப்படும் என்றும் பாடநூல் கழக பொது மேலாளர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் புதியதாக மேலும் மூன்று இளநிலை படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அப்பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது

இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் சில வன்முறை சும்பவங்கள் ஏற்பட்டதை அடுத்து அங்கு இன்று மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்புவின் வடக்குப் பகுதியில் சிறுபான்மையினரின் தொழுகை இடங்களும் வர்த்தக வளாகங்களும் நேற்று தாக்கப்பட்டன இதனையடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது

தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மோட்டார் பைக் தீப்பிடித்ததில் இரண்டு இளைஞர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர்